மின்சாரம் உள்ளிட்ட எட்டு துறைகளுக்கான சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்புகளை மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார் ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயாகம் அழழத்து வருவதற்கான இரண்டாவது கட்ட பணி இன்று தொடங்கியது

அதிகரித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

மின்சாரம் பராமரிப்புத்துறை உள்ளிட்ட எட்டு துறைகளுக்கான சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்புகளை மத்திய நிதி அமைச்சன் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார் புதுகில்லியில் இன்று மாலை செய்தியாளாகளிடம் பேசிய அவா் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை ஈள்ப்பதற்காக அதிகாரமளிக்கப்பட்ட செயலாளர்கள் குழு ஏற்படுத்தப்பட்டள்ளதாக கூறினார் புதிய தொழில் பூங்காங்களை மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள ஐந்து லட்சம் ஹெக்டோ் நிலம் கையகப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் இது குறித்த தகவல்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாள் நிலக்கித் துறையில் தனியார் பங்ளிப்பை அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நிலக்கி வளத்தில் உலகிலேயே முன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாகவும் வணிக ரீதியில் தனியாா் துறை நிலக்கரியை எடுக்க அனுமதிக்கப்படும் நிலக்கி சுரங்கங்களில் காணப்படும் மீத்தேளை எடுக்க ஏல முறை அறிமுகப்படுத்தப்படும்

கரங்கத்துறையில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏலம் எடுப்பவர்கள் அதனை பிறருக்கு மாற்றிக் கொள்ளவும் வசதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராணுவ தளவாட உற்பத்தியில் தன்னிறைவை பெரும் வகையில் சில குறிப்பிட்ட வகை ராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் உள்நாட்டிலேயே அதிநவீன பாதுகாப்பு கருவிகள் தயாரிக்கப்படும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஆயுத தடவாடங்களுக்கான உதிரிப் பாகங்கள் உற்பத்தி செய்யப்படும்

சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்த சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இந்தியாவில் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் தளா்த்தப்படும் இதன் மூலம் விமான நிறுவனங்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகும் எரிபொருள் மற்றும் பயண நேரமும் குறைவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விமான நிலையங்களில் தனியார் முதலீடு ஊக்குவிக்கப்படும்

மின் விநியோகத்தில் சில சீர்திருத்தங்களை அறிவித்த அவர் யுளியன் பிரதேசங்களில் மின் விநியோக நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்படும் இதன் காரணமாக மின்சார விநியோகம் நுகர்வோருக்கு தடையில்லாமல் கிடைக்க வழி ஏற்படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்தார்

இதில் தனியார் துறையை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் கூறினார் விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளிப் பயணம் ஆகியவற்றில் தனியாா் பங்களிப்புக்கு முக்கியத்தும் அளிக்கப்படும் செயற்கைக்கோள் தயாரிப்பில் ஈடுபடும் தனியார் நிறுவனங்கள் இஸ்ரோ கட்டமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அணுசக்தி துறையில் இயங்கும் சில பிரிவுகளில் தனியார் துறையை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கதரியக்க தனிமங்கள் தயாரிப்பதற்கு தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்படும் இந்த கதிரியக்க தனிமங்கள் மருத்துவத் துறையில் பெரும் பங்காற்றி வருவதாகவும் குறிப்பாக புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை குணப்படுத்துவதில் இவைகளின் பங்கு முக்கியமானதாகும் என்றும் அவர் தெரிவித்தாா் இந்த கதிரியக்க தனிமங்களை உணவு உற்பத்தித் துறை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்றும் இதன் மூவம் உணவு உற்பத்தித்துறை முன்னேற்றமடையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியா்கள் தாயாகம் அனழத்து வருவதற்கான இரண்டாவது கட்ட பணி இன்று தொடங்கியது

வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்படுபவர்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் மூலம் இந்த தடுப்புப் பணிகளில் புதிய சவால்கள் உருவாகியுள்ளதாக அவர் கூறினார் இருப்பினும் அதையும் வெற்றிகரமாக தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தன்னிச்சையாக சொந்த ஊர் திரும்ப வேண்டாம் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில்

நாள்தோறும் பத்தாயிரம் தொழிவாளா்களை சும்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் ஒப்புதல்களுடன் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சா் கூறியுள்ளாா் ரயில் கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளையும் தமிழக அரசே ஏற்றுக் கொள்வதால் நகைட பயணமாகவோ பிற வாகனங்களிலேயே செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தற்போது தங்கியுள்ள முகாம்களிலேயே இருக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிவாளர்களை ஸ்ராமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஆறு வடட்சும் தொழிலாளா்கள் சொந்த ஊா்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது வரும் நாட்களில் ஒரு நாளைக்கு மூன்று வட்சம் தொழிலாளா்களை அழழத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா மத்திய அமைச்ச்கள் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

தீவிரவாதியிடமிருந்து முக்கிய ஆவணங்களும் ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்ப்பட்டுள்ளதாக அவா தெரிவித்துள்ளார் தீவிரவாதிக்கு ஆதரவாக இருந்த சிலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்